அரகப் போக்குவரத்துக்கழகஊழியர்களுக்கு இடைக்காலநிவாரணமாகஆயிரம் ருபாய் வழங்கப்படும் என்றுதமிழகஅரசுஅறிவித்துள்ளது

கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறுவளர்ச்சித் திட்டங்களுக்குபிரதமர் அடிக்கல் நாட்டஉள்ளார்

பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதிதிட்டத்தின் கீழ் திருப்பூர் மதுரை திருச்சிஆகியநகரங்களில் கட்டப்பட்டுள்ளகுடியிருப்புகளையும் பிரதமர் திறந்துவைக்கிறார்

முன்னதாக இன்றுகாலைசென்னைவரும் பிரதமர் திருநரேந்திரமோடி புதுச்சேரிசென்று ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

பிரதமரின் வருகையைமுன்னிட்டுகோவைமற்றும் புதுச்சேரியில் விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழகப் பயணம் குறித்தபிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் தேசவளர்ச்சிக்குதமிழ்நாட்டின் பங்களிப்பு குறித்துநாடுபெருமிதம் அடைவதாகவும் தமிழர்களின் துடிப்பானபண்பாடுஉலகளவில் புகழ் பெற்றதுஎன்றும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்குஉழைப்பதில் மத்தியஅரசுபெருமைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

சென்னை ஆர் கேநகரில் நடைபெற்றஅஇஅதிமுகபொதுக் கூட்டத்தில் பேசியஅவர் ஊரடங்கின் போதுதொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகநியாயவிலைக் கடைகள் மூலமாகஐந்தமாதம் விலையில்லாஅரிசி பருப்பு எண்ணைய் சர்க்கரைஆகியவற்றைதமிழகஅரசுவழங்கியதாகவும் கூறினார்

தமிழகக் காவல்துறைகூடுதல் தலைமை இயக்குநர் திருராஜேஷ் தாஸ் மீதானபாலியல் புகார் குறித்துவிசாரிக்க கூடுதல் தலைமைச் செயலர் திருமதிஜெயபுநீ ரகுநந்தள் தலையில் விசாரணைக்குழுவைதமிழகஅரசுஅமைத்துள்ளது

அவர் வகித்துவந்தசட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை இயக்குநர் பொறுப்பு திருஜெயந்த் முரளியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பாலியல் புகாருக்குஉள்ளானகாவல்துறைகூடுதல் தலைமை இயக்குநர் திருராஜேஷ் தாஸ் மீதுதமிழகஅரசுஉரியநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் திருராஜேஷ் தாஸை பணியிடைநீக்கம் செய்யவேண்டுமென்றுமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திருகேபாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் அரசுப் போக்குவரத்துக்கழகஊழியர்களுக்கு இடைக்காலநிவாரணமாகஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றுபோக்குவரத்துத்துறைஅமைச்சர் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார் சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர்

தேசியகாசநோய் ஷழிப்புத் திட்டத்தின் கீழ் மத்திய அரசுமேற்கொண்டுவரும் பல்வேறுநடவடிக்கைகளைவிளக்கியஅமைச்சர் கடந்தசிலஆண்டுகளாககாசநோய்க்குஎதிரானதரமானமருந்துகளைஅரசு இலவசமாகஅனைத்துநோயாளிகளுக்கும் வழங்கிவருகிறதுஎன்றுகூறினார்

இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைத்துசெயல்படுவதுஎன இந்தியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியாஆகியநாடுகள் முடிவு செய்துள்ளன

கஷ்மீரும் லடாக்கும் இந்தியாவின் ஒருங்கிணைந்தபகுதிஎன்றுஐநாசபையில் ஜம்மு இந்தியாஉறுதிபடதெரிவித்துள்ளது இந்திய சீனஎல்லையில் இருநாடுகளும் படைகளைவிலக்கிக் கொள்ளஎடுத்துள்ளமுடிவு நல்லதுவக்கம் என்று இந்தியராணுவதலைமைதளபதிதிருஎம் எம் நரவானேதெரிவித்துள்ளார் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாதுகாப்புப் படையினரின் தேடுதல் வேட்டையின் போதுஅடையாளம் தெரியாத இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

நீலகிரிமாவட்டத்தில் இலவசவீட்டுமனைப் பட்டாவழங்க தடைஉள்ளபோதிலும் தகுதியானவர்களைக் கண்டறிந்தபட்டாவழங்க மாநிலநிலநிர்வாகஆணையர் தலையில் கழு அமைக்கப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யாதெரிவித்துள்ளார்